தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் விருந்தில் பங்கேற்க டெல்லி செல்கின்றனர்

அவர்களுடைன எதிர்காலம் பூட்டி சீல் வைக்கப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் மிக பத்திரமாக வாக்கு எண்ணும் மையத்தில் பலத்த காவலுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ளது நடந்து முடிந்த தேர்தல் சுமுகமாக நடைபெற ஒத்துழைப்பு அளித்த அனைத்து தரப்பினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா கூறியுள்ளார்

அமித் ஷா தேர்தலுக்குப் பிந்தைய கருத்துக் கணிப்புகள் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு சாதகமாக சில தனியார் தொலைக்காட்சிகளிலும் எந்தக் கூட்டணிக்கும் அறுதிப் பெரும்பான்மை கிடைக்காத நிலை இருப்பதாக சில தொலைக்காட்சிகளிலும் செய்திகள் வெளியான நிலையில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் பேச்சு வார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் பாஜக தேசியத் தலைவர் திரு அமித் ஷா கூட்டணிக் கட்சித் தலைவர்களுக்கு நாளை டெல்லியில் விருந்து அளிக்கிறார் இந்த விருந்தில் பங்கேற்க அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம் இன்று டெல்லி புறப்பட்டு செல்கிறார்

பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் செல்வி மாயாவதி சமாஜ்வாடி கட்சியின் தலைவர் திரு அகிலேஷ் யாதவை லக்னோவில் இன்று காலை சந்தித்துப் பேசினார் இதனிடையே மத்திய பிரதேசத்தில் ஆளும் காங்கிரஸ் கட்சி தனது பெரும்பான்மையை சட்டசபையில் நிருபிக்க வேண்டும் என்று பாரதீய ஜனதா கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது பாஜக தலைவரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான திரு கோபால் பார்கவா மத்திய பிரதேச மாநில ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேலை சந்தித்து மத்திய பிரதேச சட்டமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தைக் கூட்டி முக்கிய பிரச்சனைகளை விவாதிக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சி தனது பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார்

எடப்பாடி ஸ்டாலின் கருத்துக் கணிப்பு தேர்தல் கருத்துக் கணிப்பு குறித்து தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில் தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களிலும் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்றும் கருத்துக் கணிப்பு முடிவுகள் கருத்து திணிப்புகள் என்றும் அவர் கூறினார்

தேர்தல் முடிவுகள் குறித்த கருத்துக் கணிப்பு சாதகமாக வந்தாலும் பாதகமாக வந்தாலும் அவற்றை திராவிட முன்னேற்றக் கழகம் பொருட்படுத்துவதில்லை என்று திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் கூறி உள்ளார் சென்னையில் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி வாழ்ந்த இல்லத்திற்கு வந்த திரு முக ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இன்னும் ஓரிரு நாட்களில் மக்களின் தீர்ப்பு என்ன என்பது தெளிவாகி விடும் என்றார்

நாராயணசாமி கூறியுள்ளார்

மலர் கண்காட்சி உதகமண்டல அரசு தாவரவியல் பூங்காவில் தற்போது நடைபெற்று வரும் மலர்க் கண்காட்சியை இதுவரை ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கண்டு களித்துள்ளனர் வண்ண மலர்களால் உருவாக்கப்பட்ட நாடாளுமன்ற கட்டிடத்தின் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளதாக எமது உதகமண்டல செய்தியாளர் கூறுகிறார்

சென்டாக் பொறியியல் சென்டாக் புதுவையில் மூலம் மற்றும் கலைக்கல்லூரிவிவசாயக் கல்லூரி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆகியவற்றுக்கான இடங்களை நிரப்புவதற்கு ஆன் லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டிருந்தது புதுச்சேரி மாணவர்கள் விண்ணப்பித்ததில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ள நிலையில் ஏனாம் பகுதி மாணவர்கள் விண்ணப்பிக்க முடியாத வகையில் தொழில் நுட்ப கோளாறு நிலவுவதாக மாணவர்களும் பெற்றோர்களும் புகார் தெரிவித்துள்ளனர் ஏனாம் மாணவர்களின் பெற்றோர் சுகாதார துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவை சந்தித்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்குமாறு கோரிக்கை மனு கொடுத்தனர் ஏனாம் நிர்வாகி திரு சிவராஜ் மீனா இப்பிரச்சனை குறித்து சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் திரு தொடர்ந்து ருத்ரகவுடுவுடன் நடத்தினார் விண்ணப்பிப்பதில் பிரச்சனை நிலவுவதாக எமது ஏனாம் செய்தியாளர் தெரிவிக்கிறார் ராஜீவ்காந்தி முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினம் நாளை வன்முறை எதிர்ப்பு தினமாக புதுச்சேரி அரசு சார்பில் கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி தட்டாஞ்சாவடியில் அவரது சிலை அமைந்துள்ள சதுக்கத்தில் சர்வ மத பிரார்த்தனையுடன் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்படும் அவரது திருவுருவச் சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படும் அதன் பின் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி வாசிக்கப்படும் இதனிடையே ஆண்டுதோறும் கர்நாடக மாநில ஐஎன்டியுசி சார்பில் கொண்டு வரப்படும் ராஜீவ்காந்தி நினைவு ஜோதி நேற்றிரவு புதுச்சேரி வந்து சேர்ந்தது இந்திராகாந்தி சிலை அருகே முதலமைச்சர் திரு நாராயணசாமி தலைமையில் அதற்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது இன்று காலை புதுச்சேரி கடற்கரை காந்திசிலையில் இருந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு ராஜீவ்காந்தி நினைவு ஜோதியை முதலமைச்சர் வழியனுப்பி வைத்தார் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு

வைத்திலிங்கம் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர்

சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் இன்று பேசிய அவர் ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட திட்டங்களும் செயல்படுத்தப்பட மாட்டாது என்று உறுதியளித்திருப்பதாகவும் அவர் கூறினார் பருவமழை தென்மேற்கு பருவமழை இன்றுதான் அந்தமான் நிகோபார் தீவுகளை எட்டியுள்ளது

இதன் காரணமாக இந்த ஆண்டு கேரளாவில் தொடங்க வேண்டிய தென்மேற்கு பருவமழை மேலும் சில நாட்கள் தாமதமடையும் என்றும் வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது டிரம்ப் அமெரிக்காவின் நலனுக்கு எதிராக தாக்குதல் நடத்தினால் அது ஈரானின் அதிகாரப்பூர்வ அழிவிற்கு வழி வகுக்கும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வளைகுடா பகுதியில் விமானம் தாங்கி கப்பல் மற்றும் போர் விமானங்கள் தொகுப்பை அமெரிக்கா படை அமர்த்தி உள்ளதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவிய போதும் அமெரிக்கா உடன் போர் நடத்தவதற்கான எந்த சூழ்நிலையும் தற்போது நிலவவில்லை என்று ஈரான் தெரிவித்துள்ளது

டென்னிஸ் ரோமில் நடைபெற்ற இத்தாலி ஓபன் டென்னிஸ் போட்டியில் இஸ்ரேல் நாட்டின் ரஃபேல் நடால் வென்றுள்ளார்